மருத்துவ கல்லூரிகள் தொடங்குவதற்கான நெறிமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

தமிழகத்தில் வரும் கோடைக்காலத்தில் மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்லை என மாநில மின்துறை அமைச்சர் திரு

அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு

மத்திய சுகாதார அமைச்சகம் பொது சேவை மையங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் பொது தனியார் சேவை மையங்கள் வழியாக அ ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இதுதொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆர்

தேர்தல் அதிகாரிகள் தத்தம் தொகுதிகளுக்கு செல்வதற்காக மெட்ரோ ரயில்சேவை இன்று கூடுதல் நேரம் செயல்படும்

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு

ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆதார் அடையாள அட்டை குறித்து அரசு அலுவலர்களுடன் அவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

நாமக்கல்லில் அமைக்கப்பட உள்ள அரசு மருத்துவ கல்லூரிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

நிர்மலா சீத்தாராமன் நாளை சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து துறை நிபுணர்கள் மற்றும் தொழில் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார் வங்கி மற்றும் காப்பீட்டு துறை பிரதிநிதிகளுடனும் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார்